மத்திய அரசின் நோக்கம் என்று குடியரசுத்தலைவா் திரு

பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் திரு

நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய குடியரசுத்தலைவர் அனைவருடன் அனைவரின் வளர்ச்சி அனைவரின் நம்பிக்கை என்ற கொள்கையுடன் வளர்ச்சிப்பயணம் முன்னெடுத்துச் செல்லப்படுவதாக எடுத்துரைத்தார்

மக்களின் துயரங்களை அகற்றி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அவர் எடுத்துரைத்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு வலிமையான கட்டமைப்பு தேவை என்பதை அரசு உணா்ந்துள்ளதாக கூறிய அவர் மக்கள் நிம்மதியாக வாழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று கூறினார் குருதேவ் ரபீந்திரநாத்தின் கொள்கைகளான பயமின்றி நேர்கொண்ட பார்வையுடனும் சுய மரியாதையுடனும் கூடிய புதிய இந்தியா உருவாக்கப்படும் என்றார் விவசாயிகளும் சிறு வணிகர்களும் மதிப்புடன் வாழ அவர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அரசு தொடங்கியிருப்பதாக எடுத்துரைத்தார் எதிர்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை என்பகை கருத்தில்கொண்டு நீர்வளத்தை பாதுகாக்கும் வகையில் ஜல்சக்தி அமைச்சகத்தை அரசு தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார்

ஏழை எளிய மக்களின் வறுமையை ஒழிக்க அவர்களுக்கு ஆளுமை வழங்கும் வகையில் தங்கும் இடங்களும் சுகாதார வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்

மகளிருக்கு ஆளுமை வழங்குவதே தமது அரசின் தலையாய முன்னுரிமை என்றும் சமூக பொருளாதார வளர்ச்சியில் அவர்களின் பங்களிப்பை மேம்படுத்தி மகளிர் சார்ந்த வளர்ச்சி ஏற்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மகளிருக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றார்

குடியரசுத்தலைவரின் உரைக்கு பின்னர் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையில் பிரதமர் அமைச்சர்களை உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த பின்னர் அவை ஒத்திவைக்கப்பட்டது

இக்கூட்டத்தில் தமிழக நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் துணை முதலமைச்சர் திரு ஓ

முன்னதாக திருமதி நிர்மலா சீதாராமன் ரிஸர்வ் வங்கி ஆளுநர் திரு

இக்கூட்டத்தொடரில் சட்டப்பேரவை தலைவர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிகிறது தமிழகத்தில் நிலவும் வறட்சி குடிநீர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த கூட்டத்தொடரில் எதிரொலிக்கும் என தெரிகிறது

இதனையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி பிரபாத் தாரா மைதானத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெறுகிறது

தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு யோகாசன பயிற்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன வளாகத்தில் நேற்றுமுதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை மாலை இரு வேளைகளிலும் சிறப்பு யோகா செயல்முறைகள் இடம்பெறுகின்றன சென்னையில் உள்ள தேசிய சித்தா நிறுவனத்தில் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் மாரத்தான் யோகா சிறப்பு பயிற்சி நாளை நடைபெறுகிறது தமிழகத்தில் யோகா தினத்தையொட்டி உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் பெருமளவில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன